இனி விரிவான செய்திகள் மக்களின் உரிமைகள் மற்றும் நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் நீதித்துறை ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் உயர்நீதிமன்றத்தின் வைரவிழா நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் அவர் குஐராத் இன்று உரையாற்றினார் சுட்ட விதிமுறைகள் அனைத்தும் நாட்டின் கவாச்சாரம் மற்றும் மாண்புகளை அடிப்படையாக கொண்டது என்றும் சிறந்த நிர்வாகத்திற்கு ஆணிவேராக திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் நீதித்துறையின் நடைமுறைகள் நவீன மயமாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் உச்சநீதிமன்றம் காணொளி காட்சி வாயிவாக அதிக எண்ணிக்கயைவான வழக்குகளை விசாரித்ததாக பிரதமர் சுட்டிக்காட்டனார்

தீர்ப்புகளும் ஆன்லைன் மூலம் வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதன்மூவம் நீதி கிடைப்பது எளிதாக்கப்பட்டிருப்பதாகவம் அவர் தெரிவித்தார்

நீதித்துறையில் கட்டமைப்புகளை நவீன மயமாக்குவதில் சுயசாா்பு இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது மட்டுமன்றி நீதித்துறையை மேம்படுத்துவதற்கும் குஜராத் உயர்நீதிமன்றம் அ்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார் சுட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதில் நீதித்துறை அதன் கடமையை நிறைவேற்றி இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் குஜராத் உயர்நீதிமன்ற வைரவிழா சிறப்பு அஞ்சல் தலையையும் பிரதமர் நிகழ்ச்சியில் இந்த வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் நீதித்துறையின் உயர் தரத்தை குஜாத் நீதிமன்றம் தொடர்ந்து உருவாக்கி வருவதாக கூறினார்

குஜராத் உயர்நீதிமன்றம் நவீன தொழில்நட்பத்தை பயன்படுத்தி வருவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் அசாமில் தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார் அசாம் மாநிலம் குவகாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் அசாம் மற்றம் மேற்கு வங்க மாநிலங்களை சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நலன்களுக்காக பட்ஜெட்டில் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் தொழிலாளர்களுக்கு உதவிடும் வகையில் அரசின் நலதிட்ட உதவிகள் அவர்களுக்கு மின்னனு தொழில்நுட்பம் மூலம் நேரிடையாக வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய பட்ஜெட்டில் ககாதாரத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஐரோப்பிய யூனியனின் நிர்வாக துணைத்தலைவரும் வர்த்தக ஆணையருமான திரு வாஷ்டிஸ் டாம்ப்ரோவ்ஸ்கிஸ் ஆகியோர் தலைமையில் உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்தை நடைபெற்றுது இந்த பேச்சுவார்த்தையின் போது

வர்த்தக நடைமுறைகளை எளிமையாக்கும் வகையில் கூடுதல் நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்காக இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இத்தகைய சிறப்பு அனுமதி மூலம் மாநிலங்கள் விரைவான பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்று நிதி அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கோவை மதுரை திருச்சிராப்பள்ளி மற்றும் ஆவடி ஆகிய இடங்களில் செயல்பட்டுவரும் காவல்துறை உள் நோயாளிகளுக்கான மருத்துவமளைகளை முழு நேர மருத்துவமனைகளாக தரம் உயர்த்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதேபோன்று சென்னை புளித தோமையர் மலை சேலம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் காவல்துறையினருக்கான பகல் நேர மருந்தகங்களும் தரம் உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளார்

மாநில் அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் காரணமாக இந்த நோய் தொற்று பரவல் வெகுவாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் அரசு ஆரம்பு சுகாதார நிலையத்தில் தேசிய பாதுகாப்புப்படை வீரர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் இதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் அவர் கூறினார்

இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு ஜான் லூயில் பங்கேற்று தடுப்பூசி போட்டுக் கொண்டார் அசாம் மாநிலம் சோனித்பூர் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார் அம்மாநிலத்தில் உள்ள நெடுஞ்சாலை மற்றும் முக்கிய சாலைகளை மேம்படுத்தும் திட்டப்பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார்

ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சுட்டப்பிரிவு நீக்கப்பட்டதற்கு பிறகு ஏற்பட்ட சூழல் காரணமாக மொபைல் தகவல் சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது

இந்தியாவுக்கு எதிரான முதவாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிவாந்து வலுவான நிலையில் உள்ளது